மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

அத்துறைக்கான அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார்

நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் தெரிவித்துள்ளார்

எகிப்து ஒபள் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஜோஸ்னா சின்னப்பா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்

சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் பள்ளி கல்வியில் கற்றல் மற்றும் கற்பித்தல் திறனை மேம்படுத்த வகை செய்யும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

இதேபோன்ற திட்டம் ஆசிய வளர்ச்சி வங்கி உதவியுடன் தமிழகம் குஜராத் உட்பட ஐந்து மாநிலங்களில் செயல்படுத்தப்படவுள்ளதாகவும் அவர் கூறினார்

தமிழகத்தில் தற்போதைய சூழ்நிலையில் பள்ளிகளை திறப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்ற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளபட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் கூறியுள்ளார் இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

பல்வேறுதுறையை சார்ந்தவர்கள் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர் இதன் ஒருபகுதியாக நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டப்பேரவைத்தொகுதி உறுப்பினர் திரு சந்திரசேகரன் முகக்கவசம் அணியவேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் காரவல்லியில் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

ஒவ்வொரு ஆண்டும் பஞ்சாயத்து ராஜ் தினத்தன்று இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன

திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளா கர்நாடகா கடலோர பகுதிகளுக்கு நாளை வரை மீனவர்கள் செல்வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் தென்மேற்கு வங்ககடல் பகுதியில் அடுத்த இருதினங்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதற்கிடையே மேற்கு தொடர்ச்சிமவைப்பகுதிகளில் பெய்துவரும் மழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப் பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

டென்மார்க் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்